அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து தொடங்கவிருந்த அரசு நெல் கொள்முதல் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் இன்றே தொடங்கியது

மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது

ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே இடையே இன்று காணொலி காட்சி மூலம் இருதரப்பு உச்சிமாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி அண்டை நாடுகளுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவிள் அனுகுமுறையின் பகுதியாக இலங்கையுடனான உறவுக்கு மிகுந்த முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தாா் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று அவர் குறிப்பிட்டார் பிம்ஸ்டெக் சார்க் போன்ற பல்வேறு அமைப்புகளில் இந்தியாவும் இவங்கையும் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றன என்று திரு மோடி கூறினார் அன்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றிபெற்றதற்காக இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே வுக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்தார் இலங்கை அரசியல் அமைப்பு சுட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் சமத்துவம் நீதி அமைதி கௌரவம் ஆகியவற்றை நிறைவேற்ற புதிய அரசு பாடுபட வேண்டுமென்று திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்தாா்

இந்த உச்சி மாநாடு பற்றி செய்தியாளர்களிடம் விவரித்த வெளியுறவு அமைச்சக இணைச்செயலாளர் திரு அமித் நரங் இந்தியாவின் உதவியுடன் யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் கட்டப்பட்டிருப்பதாக சிறப்பாக குறிப்பிட்ட இலங்கை பிரதமர் திரு ராஜபக்ஷே இதன் திறப்பு விழாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் திரு மோடிக்கு அழைப்பு விடுத்ததாகக் கூறினார் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ள இந்தியாவின் உதவியுடனான ஐந்தாண்டு கால வீட்டுவசதி திட்டத்தை தொடர இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டதாகவும் தோட்ட தொழிலாளர்கள் பகுதியில் பத்தாயிரம் வீடுகளை விரைந்து கட்டி முடிப்பதற்கு உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப் பட்டுள்ளதாகவும் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அண்டை நாடு ஒன்றுடன் காணொலி காட்சி மூலம் முதல் முறையாக பங்கேற்றிருப்பது இந்த உச்சிமாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் சென்ற மாதம் பிரதமராக பதவியேற்ற பின் மற்றொரு நாட்டின் தலைவருடன் திரு மகிந்தா ராஜபக்ஷே பங்கேற்கும் முதல் நிகழ்வும் இதுவாகும்

சிந்தனையும் இந்தியாவின் சிந்தனையும் இணைந்திருக்கிறது என்று ஐ நா அமைப்பின் குறிப்பிட்ட பிரதம் உலகமே ஒரு குடும்பம் என்பதுதான் இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு என்பதை சுட்டிக்காட்டினார்

ஐ நா சீர்திருத்தங்களை இந்தியா வெகு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று கூறிய திரு நரேந்திரமோடி இதற்கு நியாயமான தீர்வு எப்போது கிடைக்கும் என்று வினவினார்

இதனை மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சிலின் தலைவருமான திரு அமித்ஷா காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைப்பாா் இந்த நிகழ்ச்சயில் பிரதமர் அலுவலக இணை அமைச்சள் திரு ஜிதேந்திரசிங் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் உலக சுற்றுலா தினம் நாளை கொண்டாடப்படுவதோடு இந்த நிகழ்வும் இணைவது குறிப்பிடத்தக்கது நான்கு நாள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாநிலங்களில் உள்ள கற்றுலா தலங்ளின் சிறப்பு அம்சங்கள் ஒலி ஒளி காட்சியாக இடம்பெறும் மேலும் உள்ளுர் கைவினைப் பொருட்கள் பாரம்பரிய ஆடைகள் மற்றும் உற்பத்திப் பொருட்களின் இணையவழி கண்காட்சியும் நடைபெறும் சி எஸ் ஐ ஆர் எனப்படும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சிக் குழுமத்தின் அமைப்பு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியாவிள் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துபதில் முன்னணி நிறுவனமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவில் அறிவியல் ஆராய்க்சியின் முன்னோடியாக சி எஸ் ஐ ஆர் ஆர் சோதனைக் கூடங்கள் விளங்குகின்றன என்று கூறியுள்ளார் திறமையை வளர்ப்பதில் முன்னணி பங்கு வகிக்கும் இந்நிறுவனம் பல்வேறு தொழில்நட்பங்களில் நாட்டை சுயசாா்புடையதாக மாற்றி வருகிறது என்றும் கூறியுள்ளாா் பிரபல சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் பிறந்த நாளான இன்று அவருக்கு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் வித்யாசாகா் பன்முகப்பட்ட சிந்தனையாளா் என்றும் குழந்தை திருமணத்துக்கு எதிராள போராட்டத்தாலும் கணவரை இழந்தோருக்கு மறுமண முன் முயற்சிகளாலும் பரவலான பாராட்டைப் பெற்றவர் என்றும் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங்கின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் டாக்டர் மன்மோகன்சிங்கின் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக திரு மோடி கூறியுள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

சென்னையில் நேற்று காலமான பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் உடல் திருவள்ளுர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நண்பகல் வாக்கில் அரசு மியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது காவல்துறையினர் மூன்று முறை துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தினர் முன்னதாக அவரது உடலுக்கு சம்ப்ரதாய முறைப்படி சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அவரது மகன் எஸ் பி பி சரண் இறுதிச் சடங்குகளை செய்தார் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எஸ் பி பி யின் உடலுக்கு மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜனும் ஆந்திர மாநில அரசு சார்பில் அம்மாநில அமைச்சர் திரு அனில்குமாரும் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் திரையுலகினர் இசைக்கலைஞர்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அவருக்கு தங்கள் இறுதி கண்ணீர் அஞ்சலியை செலுத்திளர்

அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து தொடங்கவிருந்த அரசு நெல் கொள்முதல் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் இன்றே தொடங்கியது இந்த மாநிலங்களில் முன்கூட்டியே மண்டிகளுக்கு நெல் வரத்து தொடங்கியதால் உடனடியாக கொள்முதலை தொடங்க இம்மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது நெல்லுக்கான குறைந்தடட்ச ஆதரவு விலையுடன் விவசாயிகள் விற்பதற்கு வசதியாக கொள்முதல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

இதுவரை ஏழு கோடியே இரண்டு லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டில் இன்று கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது